மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள உயிரி ளிவாயு உற்பத்தி பணிகளுக்கான இயந்திரத்தை இன்று காணொலி மூலம் திறந்துவைத்தார்

மருத்துவ குழக்களை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

சென்னையில் கோவிட் தொற்று பரவலின் தாக்கம் இம்மாத இறுதிக்குள் குறையும் என தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

ளரிவாயு உற்பத்தி நிலைய வசதிகளுக்காக மத்திய பெட்ரோலிய துறை இந்த அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்ட முதலமைச்சர் தமிழகத்தில் தூய்மை எரிசக்திக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு ஆதரவளிக்கும் என்றார் சென்னையில் அதிகரித்து வரும் மின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரண்டு கூட்டு சுழற்சி முறையிலான ளிவாயு சுழலி மின் திட்டம் சென்னை சுற்றுப்புற பகுதியில் அரசு நிறுவ உள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்நிகழ்ச்சியில அமைச்சர்கள் திரு

சரோஜா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் இதனிடையே கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நாளைகாலை சென்னையிலிருந்து காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னையை தொடர்ந்து பிற மாவட்டங்களில் நோய் தொற்று பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அந்தந்த மாவட்ட கோவிட் நிலவரம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிகிறார்

மேலும் புலம் பெயர் தொழிலாளர்களின் நலத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாயும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

ராஜ்நாத்சிங்கின் ரஷ்ய பயணம் இரு நாடுகளுக்கிடையிலனா நீண்ட கால அரசியல் மற்றும் சிறப்பு வாய்ந்த நட்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முகுந்த் நரவனே லடாக்கில் இந்திய சீன எல்லை பகுதியில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே இன்றும் நாளையும் அப்பகுதிகளை நேரில் ஆய்வு செய்கிறார்

ஜெய்சங்கர் சீனா ரஷ்யா வெளியறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று உயர் மட்ட பேச்சுவார்தைகளை மேற்கொள்கிறார்

சா்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை தொடா்ந்து வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வது கவலைக்குரியது என்றார்

உதயகுமாா் தமிழகத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மண்டல வாரியாக மருத்துவ குழுக்களை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு காலத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

இதன்மூலம் பல்வேறு நோய்களுக்கான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைக்கான வசதிகள் செய்யப்படுவதோடு கோவிட் அறிகுறி உள்ளவர்களை கண்டறியும் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன பாண்டியராஜன் சென்னையில் கோவிட் தொற்று பரவலின் தாக்கம் இம்மாத இறுதிக்குள் குறையும் என தமிழ்வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்று பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவு படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விசாக்களை தற்காலிகமாக நிறுத்திவைத்து அந்நாட்டு அதிபர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது நம் நாட்டின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மருத்துவம் மற்றும் அறிவுசாா்ந்த முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகித்து வரும் இந்திய பணியாளர்களுக்கு பொருளாதார சமூக ரீதியாக இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கா உணா்ந்திட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்

பக்தர்கள் நேரலையில் இதனை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன